தில்லிசட்டப்பேரவைத் தேர்தலில் பதிவானவாக்குகள் தற்போதுஎண்ணப்பட்டுவருகின்றன

ஒன்று புள்ளிஎட்டுபில்லியன் டாலர் மதிப்பிலானஒருங்கிணைந்தவிமானபாதுகாப்பு ஆயுதங்களை இந்தியாவிற்குவிற்பனைசெய்ய அமெரிக்காஒப்புக் கொண்டுள்ளது மத்தியபட்ஜெட் மீதானவிவாதத்திற்குநிதிஅமைச்சர் திருமதிநி்மலாசீதாராமன் மக்களவையில் தற்போதுபதிலளித்துவருகிறார் அஸ்ஸாம் மாநிலத்தில் அமைதியைநிலைநாட்டஉல்பாஅமைப்பினர் முன்வருமாறுஅம்மாநிலமுதலமைச்ச் திருச்பானந்தாசோனாவால் வேண்டுகோள் விடுத்துள்ளார்

வாக்குஎண்ணிக்கைகுறித்தநிலவரங்களைவாக்குஎண்ணிக்கைமையங்கள் தவிர தேர்தல் ஆனையத்தின் இணையதளத்திலும் தெரிந்துகொள்ளலாம் என்றுதேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது மத்தியபட்ஜெட் மீதானவிவாதத்திற்குநிதிஅமைச்சா் திருமதிநிா்மலாசீதாராமன் தற்போதுமக்களவையில் பதிலளித்துவருகிறார் கடந்தஒராண்டில் மத்தியஅரசுநிறைவேற்றியுள்ளமக்கள் நலத் திட்டங்கள் அரசின் செல்வாக்கைஅதிகரித்திருப்பதாகஅவர் கூறினார் பொருளாதாரத்தைமந்தநிலையிலிருந்தமீட்பதற்குஅரசுஉறுதியுடன் செயல்பட்டுவருவதாகஅவர் தெரிவித்தாள் பட்ஜெட் கூட்டத் தொடரின் முதலாவதுகட்டம் இன்றுநிறைவடைகிறது இக்கூட்டத் தொடரின் இரண்டாம் கட்டம் அடுத்தமாதம் இரண்டாம் தேதிதொடங்கும்

உலக யுனானிதினம் இன்றுகடைபிடிக்கப்படுகிறது யுனானிஆராய்ச்சியாளரும் அறிஞருமானஹக்கீம் அஜ்மல் கானின் பிறந்தநாளான இன்று இத்தினம் கடைபிடிக்கப்படுகிறது இந்நாளையொட்டி புதுதில்லியில் ஆயூஷ் அமைச்சகம் ஏற்பாடுசெய்துள்ளசிறப்பு நிகழ்ச்சியில் பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத்சிங் பங்கேற்கிறார்

உலகின் மற்றநாடுகளைவிட இந்தியாவில்தான் யுனானிமுறைமருத்துவம் பின்பற்றப்படுகிறது அரசுடனானஅமைதிபேச்சுக்களில் கலந்துகொள்ளுமாறு அஸ்ஸாம் உல்பாஅமைப்பின் தலைவா் திரு பரேஷ் பருவா வுக்கு அம்மாநிலமுதலனமச்சர் திரு ஷர்பானந்தசோளோவால் அழைப்பு விடுத்துள்ளார் மாநிலத்தில் அமைதியைநிலைநாட்டஅனைத்துதரப்பினரும் ஆதரவளிக்கவேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார் சமீபத்தில் ஆயுதங்களைகைவிட்டபோடோலாண்டுஅமைப்பினரைஅவர் பாராட்டினார்

சீனாவில் கொரோணாவைரஸ் பரவிவருவதைஅடுத்து உலகசுகாதாரஅமைப்பின் மருத்துவநிபுணர்கள் அந்நாட்டுக்குபயணம் மேற்கொண்டுள்ளனர்

நோய்த்தொற்றுக்குப் பின் முதல் முறையாகசீனஅதிபா் திரு ஜி ஸின் பிங் பெய்ஜிங்கில் மருத்துவப் பணிகளைமேற்கொண்டுவரும் தன்னார்வதொண்டர்களைசந்தித்தார் உறானில் உள்ளமருத்துவபணியாளர்களுடன் அவர் காணொலிகாட்சி மூலம் உரையாற்றினார் இந்தியாவந்துள்ள இஸ்ரேல் தேசியபாதுகாப்பு ஆலோசகள் மேர் பெள் ஷபாக் பிரதமர் திருநரேந்திரமோடியைநேற்று புதுதில்லியில் சந்தித்து இருதரப்பு உறவுகளைவலுப்படுத்துவதுதொடர்பாகஆலோசனைநடத்தினார் பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங்கையும் சந்தித்து பாதுகாப்பு தொடர்பாகஆலோசனைமேற் கொண்டார் கடந்தவாரம் லக்னோவில் நடைபெற்றபாதுகாப்பு கண்காட்சியின்போதுநடைபெற்றசிறப்பு நிகழ்ச்சியில் கலந்துகொண்ட இஸ்ரேல் துதர் டாக்டர் ரோண்மல்கா இந்தியா இஸ்ரேல் இடையேயானஉறவு பாரம்பரியமானதுஎன்றும் மதிப்புமிக்கதுஎன்றும் கூறினார் இரு நாடுகளுக்கும் இடையேயாளஒத்துழப்பு திட்டங்கள் மேலும் வலுப்பெறும் என்றும் அவர் தெரிவித்தார்

மெலானியாட்ரம்பும் புதுதில்லிமற்றும் குஜராத்திற்குவரவிருப்பதாகதெரிவிக்கப்பட்டுள்ளது அதிபர் திருட்ரம்பும் பிரதமர் திரு நரேந்திரமோடியும் கடந்தவாரம் இறுதியில் தொலைபேசி மூலம் நடத்தியபேச்சுகடகளைத் தொடர்ந்ததேதி இறுதிசெய்யப்பட்டுள்ளதாகஅதில் கூறப்பட்டுள்ளது பாதுகாப்பு வர்த்தகம் பயங்கரவாதஎதிர்ப்பு மற்றும் ளிசகதிதுறைகளில் இரு நாடுகளும் உறவைவலுப்படுத்தவிரும்புவதாகஅரசுகூறியுள்ளது இந்தியாவுக்குஒருங்கிணைந்தவிமானபாதுகாப்பு ஆயுதங்களைவிற்பனைசெய்வதற்குஅமெரிக்காஒப்புதல் அளித்துள்ளது விமானதாக்குதல்களுக்குபதிலடிகொடுப்பதற்காக ஆயுதப்பனடகளைநவீனப்படுத்திதற்போதுள்ளவிமானபாதுகாப்பு அமைப்பு விரிவாக்கதிட்டத்தின் கீழ் ஒன்று புள்ளிஎட்டுபில்லியன் டாலர் மதிப்பிலான ஆயுதங்கள் கொள்முதல் செய்யப்படும்

ஸ்மிருதி இரானிமறுத்துள்ளார்

எனவே எந்தத் தொகுதியின் வளர்ச்சியிலும் பிரதமர் பாரபட்சம் காட்டுவதில்லைஎன்றும் திருமதி ஸ்மிருதி இரானிதெரிவித்தார்

தேசியநீர் மேம்பாட்டுநிறுவனத்தால் தயாரிக்கப்பட்டுள்ள இந்ததிட்டஅறிக்கையின்படி இத்திட்டம் மூன்றுகட்டங்களாகநிறைவேற்றப்படஉள்ளதாகஅவர் தெரிவித்துள்ளார் முதற்கட்டமாககோதாவரிஆற்றுநீர் ஜனம்பேட்டையிலிருந்துகிருஷ்ணாநதியில் நாகார்ஜுனா சாகர் வரைகொண்டுவரப்பட்டுபின்னர் அங்கிருந்துசோமசீலா பெண்ணாறுவரையிலும் இறுதிக்கட்டமாகசோமசீலாவிலிருந்துகல்லணைவரையிலும் காணப்படுகிறது

மக்களவையில் இப்பிரச்னையஎழுப்பியகாங்கிரஸ் திமுக திரிணமுல் லோக் ஜனசக்திஉள்ளிட்டகட்சிகளின் உறுப்பினர்கள் மத்தியஅரசு இப்பிரச்னையில் உடனடியாகதலையிட்டுஉரியநடவடிக்கைஎடுக்கவேண்டும் எனவலியுறுத்தினர்